பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திருதர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார்

விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது

திட்டங்களை மாற்றி அமைக்க மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது

இனி விரிவான செய்திகள் காவிரி விவகாரம் தொடர்பாக வரும் வெள்ளிக் கிழமை ஆவோசனை நடத்துவதற்கு தமிழகம் கர்நாடகா கேரளா புதுச்சேரி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது புதுதில்லியில் நடைபெறும் இக்கூட்டத்தில் தமிழக அரசு சார்பில் தலைமை செயலாளர் பொதுப் பணித்துறை செயலாளர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகள் விட்டுக்கொடுக்கப்படமாட்டாது என்றார் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி காவிரி மேலாண்மை வாரியத்தை ஆறு வாரங்களுக்குள் அமைக்க வேண்டியது மத்திய அரசின் பொறுப்பு என்று அவர் குறிப்பிட்டார் மத்திய அரசின் அழைப்பை அடுத்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் சென்னை அருகேயுள்ள வல்லூர் எண்னூர் மற்றும் ஆசனூர் தருமபுரி நெல்லை ஆகிய இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் கர்நாடக வனப்பகுதியில் யானை தாக்கி உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய வனப்பணி அதிகாரி மணிகண்டன் மறைவுக்கு மத்திய கற்றுக்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் இரங்கல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கற்றுச்சூழல் அமைச்சகத்தில் நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் பேசிய அவர் அதிகாரி மணிகண்டன் மிகவும் நேர்மையான முறையில் மனச்சாட்சியுடன் பணியாற்றி வந்தவர் என்று புகழாரம் சூட்டினார் அவரது குடும்பத்தினருக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை வார்த்தைகளால் சுட்டிக்காட்ட முடியாது என்றும் திரு ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் டோட்டலைஞ் எனப்படும் வாக்கு எண்ணிக்கை எந்திரங்களை பயன்படுத்துவது குறித்து பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்ளிவையில் நேற்று விசாரணைக்கு வந்தபோது வாக்குச்சாவடி வாரியாக வாக்கு எண்ணிக்கை நடத்துவதற்கு பதிலாக டோட்டலைசர் கருவிகளை பயன்படுத்துமாறு மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் நடைமுறைகளில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்களை அரசு எதிர்க்கவில்லை என்றபோதிலும் டோட்டலைசர் போன்ற எந்திரங்களை பயன்படுத்துவதால் அந்த எந்திரத்தில் உள்ள பல்வேறு தகவல்கள் வெளியாக நேரிடும் என சுட்டிக்காட்டனார் மேலும் அரசியல் கட்சிகளும் வாக்குச்சாவடி வாரியான வாக்கு எண்ணிக்கையைத்தான் விரும்புவதாகவும் அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதையடுத்து வழக்கு விசாரணை இரண்டு வாரங்களுக்கு ஒத்தி வைக்கப்பட்டது மத்திய தகவல் ஆணையத்திற்கு

இந்தப் புதிய கட்டடத்தில் காணொலி காட்சி உட்பட அனைத்து வகையான நவீன தகவல் தொழில்நுட்ப வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன தகவல் ஆணையத்திற்கு வரப்பெறும் மனுக்கள் மற்றும் முறையீடுகள் மீதான நடவடிக்கைகளை தெரிந்து கொள்வதற்கான செல்போன் செயலியையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கவுள்ளார்

ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார்

சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் பற்றிய கொள்கையில் காலத்திற்கேற்ற மாற்றங்களை உருவாக்குவது குறித்து பரிசீலிக்க குழு ஒன்று அமைக்கப்படவுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஏற்றுமதி மையங்களாக திகழ்வதுடன் நாட்டின் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருவதாக கூறியுள்ளார் இங்குள்ள தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல்வேறு வரிச்சலுகைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்

பிரகாஷ் ஜவுடேசர் தெரிவித்துள்ளார்

வழக்கமான பாடங்கள் தவிர உடற்கல்வி வாழ்க்கைத் திறன் அனுபவ ரீதியிலான பயிற்று முறை மற்றும் மாணவர்களின் சிந்தனைத் திறனை ஊக்குவிப்பதற்கான அம்சங்கள் குறித்து கல்வியாளர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் கவாச்சார அமைச்சகத்தில் நாடு முழுவதும் உள்ள சுமார் ஆறாயிரம் கலைஞர்கள் பற்றிய தகவல் தொகுக்கப்பட்டுள்ளதாக கலாச்சாரத்துறை இணையமைச்சர் திரு மகேஷ் ஷர்மா தெரிவித்துள்ளார் பல்வேறு வகையான கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உதவும் நோக்கில் இந்தப் புள்ளி விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் நேற்று தெரிவித்தார் இந்தப் பட்டியலுக்கு தமிழகம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலத்திலிருந்து தவா ஒருவர் மட்டுமே தங்களது விவரங்களை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மதுரை ஆதீன மடம் மற்றும் அதன் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களுக்குள் நுழைய நித்தியானந்தாவிற்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

மேலும் மடாதிபதிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டால் ஆதீன சொத்துக்களை அறநிலையத்துறை கையகப்படுத்தி பாதுகாக்கலாம் என்றும் நீதிபதி தமது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார்

சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைகளை தெரிவிக்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள செல்போன் செயலியை ஐ போன் பயன்பாட்டாளர்களும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் ஐ ஓ எஸ் என்ற புதிய மெள்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் செயல்படும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் கல்வி நிறுவன கட்டடங்களுக்கு சொத்து வரிவிதிக்க சட்டத்திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது

கார்த்திகேயன் கேட்டுக் கொண்டுள்ளார் இருவரிச் செய்திகள் தெற்காசிய கூட்டமைப்பான சார்க் அமைப்பை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்து பாகிஸ்தான் பிரதமர் திருசாஹித்கான் அப்பாஸி காட்மாண்டுவில் நேபாளத்தின் புதிய பிரதமர் திரு கே பி ஷர்மா ஒளியுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் வடகொரியா தென்கொரியா இடையே நிலவும் பதற்றத்தை தணிப்பது குறித்து தென்கொரிய அரசு தூதர்களுடன் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உள் ஆலோசனை நடத்தியுள்ளார்

அல்போன்ஸ் கூறியுள்ளார் மேகாலயா மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேசிய மக்கள் கட்சித்தலைவரும் மக்களவை முன்னாள் தலைவர் பி ஏ சங்மாவின் மகனுமான திரு கான்ராடு சங்மா இன்று பதவியேற்கவுள்ளார் திரிபுரா மாநிலத்தின் புதிய முதலமைச்சரரை தேர்வு செய்ய அம்மாநிலத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் அகர்தவாவில் இன்று நடைபெறவுள்ளது கள்னியாகுமரி மாவட்ட வரைவு கடலோர மண்டல மேலாண்மை திட்டம் குறித்த ஆலோசனைகளை வழங்குமாறு பொதுமக்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களை மாவட்ட ஆட்சியர் திரு பிரசாந்த் வடநேரே கேட்டுக் கொண்டுள்ளார்

மலேசியாவின் ஈப்போ நகரில் நடைபெற்று வரும் அஸ்லான் ஷா கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது மூன்றாவது ஆட்டத்தில் இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது மாஸ்கோவில் நடைபெற்ற தால் மெமோரியல் ரேபிட் செஸ் போட்டியில் இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டம் வென்றார்